புயலால் மத்தியஅரசுதொடர்பில் இருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

ஐநாபாதுகாப்பு சபையின் தடையைஅடுத்துபயங்கரவாதிமசூத் அசாரின் சொத்துக்களைமுடக்கியும் வெளிநாட்டுபயணத்தைதடைசெய்தும் பாகிஸ்தான் அரசுஉத்தரவு பிறப்பித்துள்ளது

பூரி நகரம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன கடலோரபகுதிகளில் பலத்தசூரைக்காற்றும் வீசியது

ஆறு விமானங்கள் மீட்புப்பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியராணுவத்தின் மூன்றுகுழுக்கள் ராஞ்சியிலும் நான்குகுழுக்கள் பனகரிலும் நிறுத்திவைக்கப்பட்டுள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது

புவனேஸ்வர் விமானநிலையத்திலிருந்து பறப்படவேண்டியமற்றும் அங்குவரவேண்டியவிமானங்கள் ரத்துசெய்யப்பட்டுள்ளன ஃபோனி புயல் கரையைகடந்தாலும் மேற்குவங்கத்தின் கடலோரமாவட்டங்களில் மழைபெய்துவருவதாகவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வேகம் அதிகரித்ததையடுத்து கொல்கத்தாவில் தேர்தல் பிரச்சாரக்கூட்டங்கள் மழையின் ரத்துசெய்யப்பட்டுள்ளன அம்மாநிலத்தின் ஒன்பதுகடலோரமாவட்டங்களில் தகுந்தமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தாழ்வானபகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநிலஅரசுதெரிவித்துள்ளது

புவனேஸ்வரில் புயலில் ரயில் கடும் சாலைகள் போக்குவரத்துவிமானபோக்குவரத்துகடுமையாகபாதிக்கப்பட்டுள்ளதால் இத்தேர்வுகள் ரத்துசெய்யப்படுவதாகவும் இயல்வு நிலைதிரும்பியவுடன் தேர்வு நடைபெறும் தேதிஅறிவிக்கப்படும் என்றும் இன்றுவெளியானடுவிட்டர் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

காந்திநகரில் மீட்பு மற்றம் நிவாரணப்பணிகளை இக்குழுக்கள் மேற்கொள்ளும் என்றுஅதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

இதனிடையே இந்தியவாளிலைஆய்வு மையம் தற்போதுவெளியிட்டுள்ளவாளிலைஅறிக்கையில் ஃபோனி புயல் மேற்கு வடமேற்காகநகர்ந்துஅடுத்த அதித்விர தீவிர புயலாகவலுவிழக்கும் என்றும் தெரிவித்துள்ளது

அரசியல் கட்சிகளின் முக்கியதலைவர்கள் இறுதிகட்டபிரச்சாரத்தில் ஈடுபட்டுவருகின்றனர்

ஐந்தாவதுகட்டதேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் நாளைமாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்குவருகிறது பிஜேபி மூத்ததலைவரும் பிரதமருமானதிருநரேந்திரமோடி ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்றுதேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் பிஜேபிதலைவர் திருஅமித் ஷா ஜார்க்கண்ட்டிலும் காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி ராஜஸ்தான் மாநிலத்திலும பிரச்சாரக்கூட்டங்களில் பங்கேற்றுள்ளனர்

ராஜஸ்தான் மாநிலம் ஹிந்துவாளில் பிரசாரம் மேற்கொண்டதிருநரேந்திரமோடி மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளுக்காகமத்திய அரசு ஆயிரம் கோடி ரூபாய் விடுவித்துள்ளதாகதெரிவித்தார் பாதிக்கப்பட்டஒடிசா மேற்குவங்கம் புயலால் ஆந்திரபிரதேசம் தமிழ்நாடு புதுச்சேரிஆகியமாநிலங்களுடன் தமதுஅரசுதொடர்பில் இருப்பதாகபிரதமர் கூறியுள்ளார் தேசியபேரிடர் மீட்பு படை கடலோரகாவல் படையினர் இந்தியரானுவம் கடற்படையினர் ஆகியோர் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளைமேற்கொண்டுவருவதாகவும் தெரிவித்தார் பயங்கரவாதத்துக்குமுற்றுப்புள்ளிவைப்பதில் பிஜேபிகடுமையானமுடிவுகளைதேவையானபோதுஎடுததுள்ளதாககுறிப்பிட்டஅவர் இந்தவிஷயத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோதுமுடிவுகளைஎடுப்பதிலும் செயல்படுவதிலும் சுணக்கம் காட்டிவந்ததாகதெரிவித்தார் விவசாயிகள் தள்ளுபடவிஷயத்தில் காங்கிரஸ் கட்சிஅவர்களைஏமாற்றத்தில் கடன் விட்டுவிட்டதாகவும் திருமோடிகுறிப்பிட்டார் மத்தியபிரதேசமாநிலம் ரேவாமாவட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்றுதேர்தல் பிரசாரம் மேற்கொண்டார் நியாய் திட்டத்தின் மூலம் மக்களின் வங்கிகணக்குகளில் டெபாஸிட் செய்யப்படும் பணத்தால் அவர்களின் வாழ்க்கைதரம் உயரும் என்றார் பணமதிப்பிழப்பு சரக்குமற்றும் சேவைவரிபோன்றபிஜேபிஅரசின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டமக்களுக்குநிவாரணம் அளிக்கும் வகையில் இந்ததிட்டம் அமையும் என்றுஅவர் கூறினார்

சர்வதேசபயங்கரவாதியாகஜெய்ஷ் ஈ முகமதுஅமைப்பின் தலைவர் மசூத் அஸார் ஐ நா சனபயால் அறிவிக்கப்பட்டதைஅடுத்துஅவரதுசொத்துக்களைமுடக்கபாகிஸ்தான் அரசுஉத்தரவிட்டுள்ளது அவர் வெளிநாடுகளுக்குபயணம் செய்வதற்கும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது விற்பனைசெய்வதற்கும் வாங்குவதற்கும் ஆயுதங்கள் மகுத் அஸாருக்குதடைவிதிக்கப்படுவதாகபாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டஅறிவிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்தஉத்தரவுகளைஉரியமுறையில் பின்பற்றிநடவடிக்கைகளைமேற்கொள்ள அதிகாரிகளுக்குபாகிஸ்தான் அரசுஅறிவுறுத்தியுள்ளது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சோபியாள் மாவட்டத்தில் இமாம் சாஹிப் என்றபகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இன்றுகாலைஏற்பட்டதுப்பாக்கிச் சண்டையில் முன்றுபயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர்

சோஃபியான் மாவட்டத்தைச் சேர்ந்ததாரிக் மௌல்வி ஷாரிக் அகமதுஆகியோர் இச்சம்பவத்தில் கொல்லப்பட்டமற்ற இரண்டுபயங்கரவாதிகள் இந்தமோதலின்போதராணுவவீரர் ஒருவர் காயமடைந்தார்

இதற்குரானுவத்தினர் தக்கபதிவடிகொடுத்தனர் அனந்த்நாக் மக்களவைத் தொகுதிக்குஉட்பட்ட புல்வாமா சோபியான் மாவட்டங்களில் வரும் திங்கட்கிழமைவாக்குப்பதிவு நடைபெறஉள்ளது

மொகாலியில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டுமணிக்குதொடங்குகிறது